எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்துள்ளா்

விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

தமிழகத்தில் நாளை மறுநாள் முதல் மேலும் மூன்று சிறப்பு ரயில்களை இயக்க உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது

ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார்

எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்துள்ளாா் இது தொடர்பாக அந்நிறுவனங்களின் தலைவர்களுக்கு முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில் மாநிலத்தில் புதிய முதலீடுகளை மேற்கொள்வதற்கான சாதகமான அம்சங்கள் சிறப்பான தொழில் சூழல் ஆகியவற்றையும் குறிப்பிட்டுள்ளார் மாநில அரசு தொழில் தொடங்குவதற்கு சிறப்பான ஆதரவை அளிக்கும் என்றும் ஊக்கச் சலுகைகளையும் தேவைகளுக்கேற்ப வழங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

இதனை நேற்று பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

ஜெயக்குமாா் தெரிவித்துள்ளார்

இந்த நிபுணர் குழுவினர் நோய்த்தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கான தொழில்நுட்ப ரீதியிலான அனுகு முறைகளையும் ஆலோசனைகளையும் அந்தந்த மாநில அரசுகளுக்கு வழங்குவா்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த குழுவில் பொது குகாதார நிபுணர்கள் இரண்டு பேர் தொற்றுநோய் நிபுணர்கள் மருத்துவ பணியாளர்கள் மத்திய அரசில் பணிபுரியும் மூத்த இணைச் செயல் அந்தஸ்திவான அதிகாரி ஒருவர் இடம் பெற்றுள்ளன் நோய்த்தொற்று அதிகமாக உள்ள பகுதிகளில் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு சிறந்த சிகிச்சை ஆகியவற்றுக்காக மாநில ககாதாரத்துறைக்கு இந்த குழுவினர் உதவி செய்வார்கள் மத்திய குழுவினருக்கு மாவட்ட அளவில் ஒருங்கிணைந்து பணிகளை மேற்கொள்ள ஏற்கனவே பல மாவட்டங்கள் மற்றும் நகராட்சிகளில் தனியாக குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன

ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார்

தமிழகத்தில் நாளை மறுநாள் முதல் மேலும் மூன்று சிறப்பு ரயில்களை இயக்க உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது அரக்கோணத்திலிருந்து கோவைக்கு நாள்தோறும் இருமாா்க்கத்திலும்அதிவிரைவு சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது திருச்சியில் இருந்து செங்கல்பட்டுக்கு அரியலூர் விழுப்புரம் வழியாக ஒரு சிறப்பு ரயிலும் திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை வழியாக செங்கல்பட்டுக்கு மற்றொரு ரயிலும் இயக்கப்பட உள்ளது இந்த ரயில்களுக்கான முன்பதிவு இன்று காலை தொடங்குகிறது ஏற்கனவே ஊரடங்கு தளா்வுக்குப் பின்னா் கடந்த முதல் தேதியிலிருந்து நான்கு சிறப்பு ரயில்கள் தமிழகத்தில் இயக்கப்பட்டு வருகின்றன

இந்த சிறப்பு ரயில்கள் குறித்த தேவையை மாநில அரசுகள் ரயில்வே அமைச்சகத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என்றுகேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது தேவைப்பட்டால் இந்த சிறப்பு ரயில்களின் எண்ணிக்கையை ரயில்வே அதிகரிக்கும் என்று ரயில்வே வாரியத் தலைவர் திரு வினோத்குமார் யாதவ் கூறியுள்ளார்

தகுதிவாய்ந்த சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு அவசரக்கால கடன் வழங்குவதில் பொதுத்துறை வங்கிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சள் திருமதி நிாமலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார் பொதுத்துறை வங்கிகளின் செயல்பாடுகள் குறித்து புதுதில்லியில் நேற்று ஆய்வு நடத்திய போது இதனை அவர் தெரிவித்தார்

தொழில்நுட்பக்கோளாறு காரணமாக அபுதாபியிலிருந்து அம்ரிஸ்டருக்கு புறப்பட வேண்டிய மற்றொரு மீட்பு விமானம் தாமதம் ஆனதாக அங்குள்ள இந்திய தூதரக அலுவலகம் தெரிவித்துள்ளது

உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பசுவதையை தடுக்க புதிய அவசரச் சுட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்திய விண்வெளி ஆராய்ச்சிக் கழகத்தை ஆய்வு நோக்கங்களுக்கு தனியாா் துறையினா் பயன்படுத்தி கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் என்று மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார்

பொதுத்தேர்வில் கலந்து கொள்வதற்காக கொந்த மாவட்டத்தில் இருந்து கல்வி பயிலும் பள்ளிகளுக்கு வந்துள்ள சிறப்பு பள்ளி மாணவா்கள் மீண்டும் திரும்பிச் செல்வதற்காக போக்குவரத்து வசதி செய்யப்பட்டுள்ளது

ககன்தீப் சிங் பேடி பார்வையிட்டு ஆய்வு செய்தார் மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட குடிசைப் பகுதிகளில் மக்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் வைட்டமின் மாத்திரைகள் கபசுரக் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது நாமக்கல்லை அடுத்த பாலபட்டி அருகே இரு சக்கர வாகனம் மீது மணல் லாரி மோதியதில் சம்பவ இடத்திலேயே இரண்டு பேர் உயிரிழந்தனர் தாயகம் திரும்பிய தமிழா்கள் திறன் பயிற்சி பெற விரும்பினால் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக்கழக இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது